நரேந்திரமோடி மன்கிபாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார்

காவிரியாற்றின் குறுக்கே மேட்டுரிலிருந்து கொள்ளிடம்வரை தடுப்பணைகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கூறியுள்ளார்

தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

பிரதமர் திரு

வளமான ஆரோக்கியமான இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் புகையிலை பயன்பாட்டை மக்கள் கைவிட்டு மின்னணு சிகரெட் பயன்படுத்துவதையும் நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் மின்னணு சிகரெட்டில் உடல் நலத்திற்கு தீமையை விளைவிக்கும் வேதியியல் பொருட்கள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மின்னணு சிகரெட் இளைய தலைமுறையினரை முற்றிலும் பாதிக்கக்கூடும் என்பதால் எதிர்கால இந்தியாவான இன்றைய இளையோரின் நலனை கருத்தில்கொண்டே ஈ சிகரெட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி புதிய நம்பிக்கைகள் ஆற்றல் அனுபவம் மற்றும் தீர்வுகளை இவ்விழா வழங்கட்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார்

நரேந்திரமோடி தெரிவித்தார்

இந்த தடை உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அரசு அறிவித்துள்ளது வெங்காயவிலை அதிகரித்துவருவதையொட்டி அதனை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக நம் நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்மூலம் வெங்காயவிலை குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

சென்னை தரமணி வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் இந்தியா ஹைக்கத்தான் போட்டியில் வெற்றிபெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளையும் பிரதமர் வழங்க உள்ளார் பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சர் மேட்டூரிலிருந்து கொள்ளிடம்வரை காவிரியின் குறுக்கே தேவையான அனைத்து இடங்களிலும் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு

நிகழ்ச்சியில் பேசிய அவர் காவிரி கோதாவரி இணைப்புத்திட்டம் வைகை குண்டாறுவரை நீட்டிக்கப்படும் என்றும் இத்திட்டத்தின்மூலம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் வழியாக வைகை நதிக்கும் பின்னர் குண்டாறுக்கும் கால்வாய் வெட்டப்படும் என்றும் அடுத்த இந்து ஆண்டுகளில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார்

நாளை அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர் நாளைமறுநாள் பரிசீலிக்கப்படுகின்றன

இறுதி வேட்பாளர் பட்டியல் அன்றைய தினமே வெளியிடப்படும்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான போட்டி தேர்விற்கான தேதி அடுத்தவாரம் அறிவிக்கப்படும் என்றார் அரசு பள்ளிக்கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் மாணவி உயிரிழந்த சம்பவத்தையடுத்து பழைய கட்டிடங்களை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

உலக இருதய தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதய நலன் காப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும்

இவ்விழா மக்களுக்கு புதிய சக்தியையும் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு

பிரதமர் திரு